சமாளிக்க பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் மிகவும் சாதகமான நாடு என பாகிஸ்தானுக்கு அளிக்கப்பட்ட தகுதியை இந்தியா திரும்பப் பெற்றுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிலைமையை ஆய்வு செய்ய இன்று ஸ்ரீநகர் செல்கிறார் தேசத்தின் அப்பாற்பட்டு பாதுகாப்பு விஷயத்தில் அரசியலுக்கு அனைவரும் ஒருங்கிணையவேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து வைஷ்ணவி பாலே அஷ்மிதா சாலிஹா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ஐம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாத குழுக்கள் அதற்கு கடுமையான விலையை கொடுக்கவேண்டியிருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளுக்கு முழுமையான சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதகாவும் பயங்கரவாத செயலுக்கு பின்னால் உள்ள சக்திகள் நிச்சயமாக தண்டிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழக்சியில் இதனை தெரிவித்த பிரதமர் திரு மோடி உலக அரங்கிலிருந்து முழுவதமாக தனிமைப்பட்டுள்ள இந்தியாவின் அண்டைநாடு சதித்திட்டங்களால் இந்தியாவை சீர்குலைத்து விடலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாகி விடும் என்று எச்சரித்தார் இந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவம் மிகவும் உணா்ச்சி பூர்வமானது உணர்வு பூர்வமானது என்று குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி அரசியல் கட்சிகள் புழுதிவாரி தூற்றுவதை தவிர்க்கவேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இத்தகைய கோரச் செயலுக்கு எதிராக இந்தியா ஒன்றுபட்டு போராடுகிறது என்ற செய்தியை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவத்திற்கு மிக கடுமையான கண்டனம் தெரிவித்து இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் பிரதமர் நன்றி கூறினார் புல்வாமா தூக்குதல் சம்பவத்தில் இன்னுயிர் ஈந்த சி ஆர் பி எஃப் வீரர்களுக்கு அவர் புகழஞ்சலி செலுத்தினார் முன்னதாக புதுதில்லி ரயில் நிலையத்திலிருந்து நாட்டின் முதலாவது அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியை பிரதமர் இன்று கொடியசைத்து அனுப்பிவைத்தார் கான்பூர் அலகாபாத் வழியாக வாரணாசி செல்லும் இந்த அதிவேக ரயில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இயக்கப்படும் இந்த ரயிலில் புதுதில்லியிருந்து வாரணாசிக்கு எட்டு மணி நேரத்தில் சென்று விடலாம் இந்த ரயில் வண்டியிலுள்ள வசதிகளை பிரதமர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மிகவும் சாதகமான நாடு என பாகிஸ்தானுக்கு அளிக்கப்பட்ட தகுதியை இந்தியா திரும்பப்பெற்றுக் கொண்டுள்ளது புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவைக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சள் திரு அருண் ஜேட்லி சா்வதேச சமூகத்திலிருந்து பாகிஸ்தான் முழுவதும் தனிமைப்படுத்தப் படுவதை உறுதிசெய்யும் வகையில் வெளியுறவு அமைச்சகம் தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் தேசத்திற்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த மத்திய ரிசா்வ் போலீஸ் படை வீரா்களை கவுரவிக்கும் வகையில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது இன்றைய கூட்டத்தில் புல்வாமா சம்பவம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பயங்கரவாத செயலுக்கு பொறுப்பானவர்களும் ஆதரவு அளித்தவர்களும் கடுமையான விலைகொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் திரு ஜேட்லி கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிலைமையை ஆய்வு செய்ய ப்ரீநகர் செல்கிறார் என்றும் அவர் திரும்பி வந்தபின் அனைத்து கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் திரு ஜேட்லி தெரிவித்தார்

பயங்கரவாத கொடுமையை எதிர்த்து முறியடித்த இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து நிற்பதாக அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் உறுதியுடன் தெரிவித்துள்ளன அமெிக்க நாடாளுமன்ற உறுப்பினா்கள் இந்தியாவின் பின்னால் அணிவகுப்பதாக கூறியிருப்பதோடு இந்த சம்பவத்திற்கு தங்களின் கண்டனங்களையும் தெரிவித்துள்ளனர் இத்தகைய மனிதாபிமானமற்ற செயல்களை முடிவுக்கு கொண்டுவருவது அவசியம் என்று கூறியுள்ள ரஷ்ப துதரகம் இரட்டை நிலை எதுவும் இல்லாமல் உறுதிபாகவும் கூட்டாகவும் இதற்கு பதிவடி கொடுக்கவேண்டும் என்று தெரிவித்துள்ளது ஜொ்மனி ஆஸ்திரேலியா துருக்கி கனடா செக் குடியரசு ஆகியவற்றின் துதா்களும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐ நா தலைமை செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்தத் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற விருப்பத்தை திரு கட்டரஸின் செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீபன் துஜாரிக் வெளியிட்டார் பிரதம் ் திரு நரேந்திரமோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நேபாள பிரதம் திரு கே பிர ஷ்மாஒளி தமது இதயம் நெகிழந்த இரங்கலை தெரிவித்தார் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா வெளியிட்ட செய்தியில் எத்தகைய பயங்கரவாத செயல்களையும் சகித்துக்கொள்ளாத கொள்கையை தமது நாடு பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கொடுரமான இத்தகைய தாக்குதல் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை அதிபா் திரு மைத்ரிபால சிறிசேனா கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்த பிராந்தியத்திலும் உலக அளவிலும் இத்தகைப கொடிய செயல்களை தடுத்து நிறுத்த இந்தியாவுடன் தமது நாடு தொடர்ந்து பணியாற்றும் என்று மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சொலைஹ் கூறியுள்ளார் உலகின் பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் முறியடிக்க சா்வதேச சமூகம் ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் கேட்டுக் கொண்டுள்ளன சட்டம் ஒழுங்கு பராமரிப்புக்கு ஊறு விளைவிக்கும் அல்லது தேச ஒருமைப்பாட்டை பாதிக்கும் அல்லது வன்முறை ஏற்படுவதற்கு காரணமாகும் உள்ளடக்கம் கொண்ட செய்திகளை வெளியிடுவதில் அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளும் எச்சிக்கை உணர்வோடு இருக்கவேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கேபிள் டி வி ஒழுங்குமுறை சுட்ட விதிகளை மீறிய செயல் இது என்பதால் இத்தகைய செய்திகள் வெளியிடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேச பாதுகாப்பு விஷயத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்று பிஜேபி தேசியத் தலைவா் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்தியாவை வலுவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் உருவாக்குவதற்கான தருணம் இது என்றும் அவர் கூறியுள்ளார்

வீரர்களின் தியாகம் வீண் போகாது என்று நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்திருப்பதை திரு அமித் ஷா குட்டிக்காட்டியுள்ளார்

இதற்கிடையே பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தையடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபியின் தேசியத் தலைவர் திரு அமித் ஷா உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர்கள் இன்று தங்களின் அனைத்து அரசியல் நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துள்ளனர் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான பிரதமரின் ஒய்வூதிய திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்படுகிறது

இந்த ஒய்வூதியம் வழங்கப்படும் காலத்தில் சந்தாதாரர் இறந்துவிட்டால் அவரது மனைவிக்கு ஐம்பது சதவீத ஒய்பூதியம் வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் பெற மனைவி மட்டுமே தகுதி உடையவராவார் இந்தத் திட்டம் தாமாக முன்வந்து சேருவோருக்கும் ஐம்பது சதவீத தொகையை செலுத்துவோருக்கும் பொருந்தும்

சாக்கரையின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு கிலோவுக்கு இரண்டு ருபாயை உயர்த்தியுள்ளது மத்திய அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு குறைவாக மொத்த வியாபாரிகளுக்கு வெளிச் சந்தையில் சர்க்கரை ஆலைகள் விற்பனை செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் மூலம் போதிய அளவு தொகை சங்க்கரை ஆலைகளுக்கு கிடைக்கும் என்பதால் கரும்பு விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் நிலுவைத் தொகையை வழங்க முடியும் என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார் புதுதில்லி கரோல்பாஹ் ஒட்டலில் அண்மையில் ஏற்பட்ட தீவிபத்து தொடர்பாக தில்லி பிரதேச அரசுக்கும் தில்லி நகர காவல்துறை தலைவருக்கும் வடக்கு தில்லி மாநகராட்சிக்கும் தேசிய மனித உரிமை ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

குவாஹாத்தியில் நடைபெறும் சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து வைஷ்ணவி பாலே அஷ்மிதா சாலிஹா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்